கா்நாடகா முதலமைச்சராக அம்மாநில பிஜேபி தலைவா் திரு

தமிழகத்தில் கடல் அரிப்பு தடுப்புச்சுவர்கள் கூடுதலாக கட்டப்படும் என்று மத்திய சுற்றுச்சுழல்துறை அமைச்சர் திரு

டோக்கியோவில் நடைபெறும் ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியிலிருந்து பி

சிந்து வெளியேறினார்

தனோவா கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்வீர்சிங் ஆகியோரும் மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் முப்படைகளின் துணை தளபதிகளுடன் இணைந்து மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்

இத்தினத்தையொட்டி மக்களவையில் உரையாற்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் பாகிஸ்தானால் இந்தியாவை முழுமையாக போரில் எதிர்கொள்ள முடியாததால் மறைமுக போர் தொடுப்பதாக குறிப்பிட்டார் கார்கில் போரில் பங்கேற்ற வீரர்களின் வீரமும் இன்னுயிர் ஈந்த வீரர்களின் தியாகமும் என்றென்றும் போற்றப்பட வேண்டும் என்றார் மக்களவைத்தலைவர் திரு ஓம் பிர்லாவும் கார்கில் போரில் இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு இந்திய வீரர்களின் வீர தீரத்தையும் சாகசங்களையும் நாடு எப்பொழுதும் நினைவில் கொள்ளும் என்றார்

இதையொட்டி கார்கில் போரில் இன்னுயிர் ஈந்த திருச்சியை சேர்ந்த மேஜர் சரவணனின் புதுப்பிக்கப்பட்ட நினைவிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு சிவராசு மலர்வளையம் வைத்து அங்சலி செலுத்தினார்

பெங்களுருவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு எடியூரப்பா முன்னதாக இன்றுகாலை கர்நாடக ஆளுநர் திரு

அமைச்சரவையில் யாரை இணைப்பது என்பது குறித்து கட்சியின் தேசிய தலைவருடன் கலந்து ஆலோசித்த பின்னர் முடிவு செய்யப்படும் என்றார் தாம் ஏற்கனவே கர்நாடக சட்டப்பேரவையின் எதிர்கட்சி தலைவராக இருப்பதால் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்த தேவையில்லை என்று எடுத்துரைத்தார் தமது பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு திரு

குமாரசாமி காங்கிரஸ் தலைவர் திரு சீதாராமையா ஆகியோரையும் தொலைபேசி மூலம் அழைக்க போவதாக அவர் தெரிவித்தார் கா்நாடக மாநிலத்தில் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

திமுக தலைவர் திரு மு க

கால்நடை கலந்தாய்வு தமிழகத்தில் கால்நடை மருத்துவ படிப்பில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வை மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் இன்று தொடங்கிவைத்தார்

பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

றீபத் யஸோ நாயக் ஆயுஷ் திட்டத்தின்கீழ் கூடுதல் மருத்துவமனைகளையும கல்லூரிகளையும் தொடங்க மாநில அரசுகள் முன்வரவேண்டும் என்று மத்திய ஆயுஷ் துறை அமைச்சா் திரு ஸ்ரீபத் யஸோ நாயக் கூறியிருக்கிறார் மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதை தெரிவித்த அவர் திருவண்ணாமலையில் ஆயுர்வேதா மருத்துவக்கல்லூரி தொடங்குவதற்கான உத்தேசம் எதுவும் தற்போது இல்லை என்றார்

ராமதாஸ் மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார்

அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு ஆயிரம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது

அதேபோல் மறுமார்க்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஹவுராவிலிருந்து திருச்சி வரும் விரைவு ரயில் சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது

திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவிலில் இன்று அதிகாலையிலேயே மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமும் தீபாரதணையும் நடைபெற்றன மலைக்கோவில் அடிவாரத்தில் அமைந்துள்ள சரவண பொய்கை திருக்குளத்தில் இன்றுமாலை தெப்போற்சவம் நடைபெறும்

திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியம் சுவாமி திருக்கோவில் நடை இன்று அதிகாலையிலேயே திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் விஸ்வருப தீபாதாரணைகளும் நடைபெற்றன பக்தர்கள் காவடி பால்குடம் ஏந்தி கடலில் புனித நீராடி நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர்

காஞ்சிபுரம் வல்லகோட்டை அருள்மிகு முருகன் கோவிலில் ஆடி கிருத்திகை திருவிழா இன்று வெகுவிமர்சையாக நடைபெற்றது இதையொட்டி இம்மாவட்டத்திற்கு இன்று உள்ளுர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது

மலர்விழி இன்று தொடங்கி வைத்தார்

பேட்மிண்டன் டோக்கியோவில் நடைபெறும் ஜப்பான் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியிலிருந்து பி

சிந்து வெளியேறினார்

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் ப்ரவீத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது